நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார்

தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப் படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமத்துவம் சகோதரத்துவத்தை உள்ளடக்கிய பொங்கல் திருநாளின் தொடக்கமானது அனைத்து குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தர வாழ்த்தியுள்ளார் இந்நன்னாளில் நாம் பெற்ற அளவற்ற அறுவடைக்காக இயற்கைக்கு நன்றி செலுத்துவோம் என அவர் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வாழ்த்தியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது வாழ்த்து செய்தியில் இயற்கையோடு இயைந்த பொங்கலை கொண்டாடி புத்துணர்வு பெற வேண்டும் என வாழ்த்தியுள்ளார் பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் இப்பொங்கல் திருநாளில் அனைவரின் வாழ்த்துச் வாழ்க்கையிலும் புதிய வழிகள் பிறக்கட்டும் என கூறியுள்ளார் தைத்திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுச்சேரியின் சந்தை பகுதிகளில் புதுப்பானை மஞ்சள்கொத்து கரும்பு கூரைப்பூ மலர்கள் காய்கனிகள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக இன்று அதிகாலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது

அறுவடை திருநாளை முன்னிட்டு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்நாள் தமிழகத்தில் பொங்கல் என்றும் பஞ்சாப் ஹரியானாவில் லோரி என்றும் அஸ்ஸாமில் பிஹூ என்றும் பீகாரில் கிச்டி என்றும் குஜராத்தில் உத்தராயண் என்றும் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது உத்தராயண் விழாவையொட்டி குஜராத் மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாளான போகி பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது நாளை தை பிறப்பதை ஒட்டி தைத் திருநாளை வரவேற்கும் விதமாகவும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்ற நன்னூல் உரைக்கேற்ப வீட்டில் உள்ள பழைய பயன்படாத பொருட்களை மக்கள் எரித்து அப்புறப்படுத்தும் விதமாக இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது டயர் போன்ற மாசு எற்படுத்தும் பொருட்களை எரிக்கக் கூடாது என்று மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்து இருந்தது

சபரிமலையில் மகரஜோதி தரிசனம் நாளை மாலை நடைபெற உள்ளது இதன் காரணமாக விரதம் இருந்து இருமுடி ஏந்தி பக்தர்கள் சபரிமலையில் குவிந்த வண்ணம் உள்ளனர்

வேதாரண்யம் பேருந்து நிலையம் அருகில் சந்தேகத்துக்கு இடமாக நின்று கொண்டிருந்த இரண்டு நபர்களிடம் இருந்து ஒன்றரை அடி உயர அம்மன் சிலை சிலை தடுப்புப் பிரிவு காவல் துறையினரால் கைப்பற்றப்பட்டது

அந்த இரண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது டில்லி சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டு உள்ளது

புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி டெல்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமனை சந்தித்து பேசினார்

வரியில் மாநில அரசுக்கு வர வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக விடுவிக்குமாறு அப்போது அவர் கேட்டுக் கொண்டார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவையும் சந்தித்த திரு

இதே போல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் அவர் சந்தித்தார் புதுச்சேரி காரைக்கால் பகுதி மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி கைது செய்யப்பட்டு அவர்கள் படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் சேதப்படுத்தப்படுவதை அடுத்து மீனவர்களுக்கு பாதுகாப்பாக கடற்படையின் ரோந்துக் கப்பல்களை காரைக்கால் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடுத்துமாறு கேட்டுக் கொண்டார் என்று முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு புதுச்சேரி முதலமைச்சர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறுவதற்கு அரசுகொறடா திரு அனந்தராமன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களுக்குப் பேட்டியளித்த அவர் ஆளும் காங்கிரஸ் ஆட்சியை குறை கூற திரு தனவேலுக்கு தகுதியில்லை என்றும் திரு ரங்கசாமியை ஆட்சியில் அமர வைக்கவே கைக் கூலியாக அவர் செயல்படுகிறார் என்றும் கூறினார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியின் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் திரு தனவேலு பங்கேற்கவில்லை என்று குற்றம் சாட்டிய திரு அனந்தராமன் காங்கிரஸ் ஆட்சிக்கு திரு தனவேலு தொடர்ந்து களங்கம் கற்பிக்கிறார் என்றும் பாஜக ஏஜெண்டாக கடந்த ஓராண்டாக தனவேலு செயல்படுகின்றார் என்றும் கூறினார் முதலமைச்சர் மீது களங்கம் கற்பிக்கவே துணைநிலை ஆளுநரை அவர் சந்தித்துள்ளார் என்றும் அவர் கூறினார் திண்டிவனத்தை விழுப்புரம் மாவட்டம் அடுத்த கோனேரிக்குப்பத்தில் செயல்பட்டு வரும் வன்னியர் கல்வி அறக்கட்டளையின் பெயர் மருத்துவர் இராமதாஸ் அறக்கட்டளை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குறித்து சில முதன்மை ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியாகி வரும் செய்திகள் அனைத்தும் உண்மைகளை மறைத்து உள்நோக்கத்துடன் வெளியிடப்படுபவை என்று பாமக தலைவர் திரு

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்பது சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையிலுள்ள மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கடுமையான உழைப்பால் உருவாக்கப்பட்டது என்றும் அவரது பெயரை அறக்கட்டளைக்கு சூட்ட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் ஆகியவற்றின் நிர்வாகிகளும் அறக்கட்டளையின் அறங்காவலர்களும் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையிலேயே மருத்துவர் இராமதாஸ் கல்வி அறக்கட்டளை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதில் நியாயமில்லை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் விடுதிக் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை ஏற்கப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்த வன்முறை சம்பவங்களை ஒருங்கிணைத்த இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களின் உறுப்பினர்களின் கைபேசிகளை உடனடியாக கைப்பற்றுமாறும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இது தொடர்பாக புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு

மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப் படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்துகளை தெரிவித்துள்ளனர் புதுவைக்கு கூடுதல் நிதி ஜிஎஸ்டியில் மாநில அரசுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை புதுடில்லியில் மத்திய அமைச்சர்களை சந்தித்த முதலமைச்சர் திரு

டெல்லி சட்டமன்றத்திற்கான தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கியது நாளை மறுநாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரியில் இயங்கி வரும் கள் சாராயம் பார் மற்றும் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது